தமிழக முதலமைச்சள் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று புதுதில்லியில் பிரதமா் திரு நரேந்திர மோடியை அவரது இல்லத்தில் சந்தித்து பேசினார்

தலைவருமான டாக்டர் வி சாந்தா உடல் நலக்குறைவால் இன்று சென்னையில் காலமானா்

கிரிக்கெட் போட்டியில் வெற்றிபெற இந்தியா போராடி வருகிறது

இந்த நோய் தொற்றினால் உயிரிழப்போர் வீதம் ஒன்று புள்ளி நான்கு நான்கு சதவீதமாக குறைந்துள்ளதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது

இலங்கை அதிபர் திரு கோத்தபையா ராஜபக்ஷே பிரதமருக்கு அனுப்பிய வாழ்த்துச் செய்திக்கு அளித்த பதிலில் இதனைத் தெரிவித்துள்ளார் சுதந்திரப் போராட்ட வீரர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் பிறந்த தினம் ஒவ்வொரு ஆண்டும் வீர தினமாக கொண்டாடப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது

நாட்டின் விடுதலைப் போராட்டங்களின்போது நேதாஜியின் வீர தீர செயலையும் அவரது பங்களிப்பை போற்றும் வகையிலும் இந்த கொண்டாட்டங்கள் அமையும் என்று அமைச்சககம் கூறியுள்ளது மத்திய அரசின் புதிய வேளாண் சட்டங்கள் தொடர்பாக விவசாயிகள் மேற்கொண்டு வரும் போராட்டத்தை முடிவுக்கு கொன்டுவர உச்சநீதிமன்றத்தால் அளமக்கப்பட்ட நான்கு உறுப்பினர் கொண்ட வல்லுநர் குழு இன்று முதல்கட்ட பேச்சுவார்த்தையை தொடங்கியது இக்குழுவில் நியமிக்கப்பட்டிருந்த விவசாயிகள் சங்க தலைவர் திரு புபீந்தர்சிய் மன் ஏற்கனவே இக்குழுவிலிருந்து விலகிக் கொள்வதாக அறிவித்ததை அடுத்து இன்றைய பேச்சுவார்த்தையில் அவா் கலந்து கொள்ளமாட்டார் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இதனிடையே விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகளுக்கும் மத்திய அரசுக்கும் இடையே இன்று நடைபெறுவதாக இருந்த பத்தாவது சுற்று பேச்சுவார்த்தை நாளைய தினத்திற்கு ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது இந்த பேச்சுவார்த்தையில் கமூக தீர்வு எட்டப்படும் என்று மத்திய வேளாண்துறை அமச்சர் திரு நரேந்திரசிங் தோமர் மீண்டும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார்

ஆறு பேர் காயமனடந்தனர்

முன்று பேர் மருத்துவமனையில் உயிரிழந்தனர் இந்த விபத்தில் உயிரிழந்த குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பிரதமர் திரு நரேந்திரமோடி குஜராத் முதலமைச்ச் திரு விஜய் ருபாளி உள்ளிட்டோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனா்

குஜராத் மாநில அரசின் சா்பிலும் தலா இரண்டு லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் ரூபானி அறிவித்துள்ளார் தமிழக முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று புதுதில்லியில் பிரதமா் திரு நரேந்திர மோடியை அவரது இல்லத்தில் சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பின்போது தமிழ் நாட்டின் வளர்ச்சித் திட்டங்கள் குறித்தும் சமீபத்தில் புயல் மழையினால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு நிவாரணம் வழங்குவது குறித்தும் பேசியதாக தெரிகிறது இது சம்பந்தமான கோரிக்கை மலு ஒன்றையும் முதலமைச்சா் பிரதமரிடம் வழங்கினாா் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திள் இரண்டாவது கட்டத்தை தொடங்கி வைக்கவும் காவிரி ச குண்டாறு இணைப்பு திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டவும் தமிழகம் வருமாறு பிரதமருக்கு முதலமைச்ச் அழழப்பு விடுத்ததாக எமது செய்தியாளர் தெரிக்கிறார் பிரதமருடனான இந்த சந்திப்பின் போது தமிழகத்தின் அரசியல் சூழல் குறித்தும் விவாதித்ததாக அவா் மேலும் கூறுகிறார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தமது னோிக்கையை ஏற்று பிரதமர் தமிழகம் வருவதாக தெரிவித்தார் மாநிலத்தின் முக்கிய திட்டங்களான காவிரி குண்டாறு இணைப்பு நடந்தாய் வாழி காவேரி மெட்ரோ ரயில் திட்டத்தின் இரண்டாவது கட்டம் ஆகியவற்று போதுமான நிதியை ஒதுக்க வேண்டுமென்று கோியதாகவும் அவர் கூறினார் மேலும் பல்வேறு துறை வாரியான திட்டங்கள் குறித்தும் பிரதமிடம் மனு ஒன்றை அளித்ததாக முதலமைச்சர் குறிப்பிட்டார் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவா்கள் தாம் விடுத்த கோரிக்கையை ஏற்று

பிரதமர் மற்றும் உள்துறை அனமச்சள் திரு அமித்ஷா வுடள் அரசியல் குறிதது தாம் பேசவில்லை என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி தெளிவுபடுத்தினார் பிரபல புற்றுநோய் மருத்துவரும் சென்னை அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையின் தலைவருமான டாக்டர் வி சாந்தா உடல் நலக்குறைவால் இன்று அதிகாலை சென்னையில் காலமானார்

அவரது மருத்துவ சேவையை பாராட்டி மத்திய அரசு டாக்டர் சந்தா வுக்கு பத்மபூரீ பத்மபூஷன் மற்றும் பத்ம விபூஷன் விருதுகளை வழங்கி கௌரவித்தது இது தவிர உலகப்புகழ்பெற்ற மாக்ஸேஷே விருதையும் அவர் பெற்றுள்ளார்

டாக்டர் சாந்தாவின் மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் முதலமைச்சன் திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் பவர் இரங்கல் தெரிவித்தள்ளனர் அவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவரின் மறைவு மருத்துவத் துறைக்கும் தமிழகத்திற்கும் மிகப்பெரிய இழப்பாகும் என்று கூறியுள்ளார் அவரது இடத்தை எவராலும் நிரப்ப முடியாது என்றும் அவர் தமது இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் டாக்டர் சாந்தாவின் புகழுக்கு பெருமை சேர்க்கும் வகையிலும் அன்னாரின் தன்னலமற்ற சேவையினை கௌரவிக்கும் வகையிலும் அவரது இறதிச்சடங்குகள் அரசு மரியாதையுடன் நடபெறும் என்றும் முதலமைச்சர் அறிவித்துள்ளார் மருத்துவர் ச ராம்தாசு உள்ளிட்ட தலைவர்கள் பலர் டாக்டர் சாந்தாவின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்தள்ளனர்

மாணவர்கள் முக கவசம் அணிதல் தனிநபர் இடைவெளியை கடைபிடித்தல் உள்ளிட்ட அரசின் நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டுமென்று பள்ளிக் கல்வித்துறை இயக்குநர் திரு கண்ணப்பள் கேட்டுக் கொண்டுள்ளார்

புதக்கோட்டட ராமநாதபுரம் மாவட்டங்களைச் சேர்ந்த இந்த மீனவர்களை மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஜெயக்குமார் ஏற்பாட்டின் பேரில் அவரவர் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான நான்காவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் வெற்றிபெற இந்தியா போராடி வருகிறது